மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார்

மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டை நாடு முழுவதும் பல்வேறு தரப்பினரும் வரவேற்றுள்ளனர்

மசோதாவுக்கு பீகார் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது

தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா கூறியுள்ளார்

எதிர்கொள்கிறது

திவிஜ் சரண் இணை இத்தாவி இணையுடன் இன்று மோதுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்குவங்க மாநிலத்திற்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார்

நாட்டின் வடக்கு பகுதியில் இருந்து வடகிழக்கு பகுதிக்கு நிலக்கரி சிப்ஸ் கற்கள் தளவாடங்கள் ஆகியவற்றை எளிதாக கொண்டு செல்ல இது வழிவகுக்கும்

சிறு விவசாயிகளுக்கு பயனளிக்கும் பிரதமரின் விவசாயிகள் நல நிதி என்ற புதிய திட்டம் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு புதிய ஓய்வூதியத் திட்டம் ஐந்து வட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் பெறும் தனி நபருக்கான வருமான வரிச்சலுகை உள்ளிட்ட அறிவிப்புகள் நேற்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யபட்ட இடைக்கால பட்ஜெட்டில் இடம்பெற்றிருந்தன நிதியஎமச்சர் திரு பியூஷ் கோயல் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் இரண்டு ஹெக்டேர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்படும்போது ஆறாயிரம் ரூபாய் மூன்று தவணைகளில் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று கூறினார் கடல் வளத்தை பெருக்குவதற்கும் மீன் வளத்திற்கென்றும் தனியாக துறை ஒன்று உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டார்

இதன் மூவம் பத்து கோடி அமைப்புசாரா தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்று அவர் குறிப்பிட்டா் ஐந்து வட்சம் ரூபாய் மட்டும் ஆண்டு வருமானம் ஈட்டும் தனி நபர்கள் வருமான வரி செலுத்த தேவையில்லை என்றும் இதன்மூலம் மூன்று கோடி பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் கூறினார்

பாதுகாப்புத்துறைக்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மூன்றனர லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இருப்பதாகவும் நிதிப்பற்றாக்குறை மூன்று புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கும் என்றும் அமைச்சர் கூறினார் மத்திய அரசு இடைக்கால பட்ஜெட் ஏழைகள் மற்றும் விவசாயிகளுக்கு பயனளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் ஊக்குவிப்பாக இந்த பட்ஜெட் அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார் புதிய இந்தியாவுக்கான இந்த பட்ஜெட் நாட்டின் வலிமையை மேம்படுத்தும் என்று அவர் கூறியுள்ளார்

வளர்ச்சித் திட்டங்கள் அனைத்தும் இந்த பட்ஜெட்டில் உள்ளடக்கமாக அமைந்துள்ளது என்று பிரதமர் கூறியுள்ளார் சமுதாயத்தின் அனைத்து பிரிவு மக்களின் மேம்பாட்டை அரசு நோக்கமாகக் கொண்டுள்ளது என்று நிதியமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலிக்கு அவர் அளித்த பேட்டியில் நடுத்தர பிரிவு மக்களின் வரவு செலவுக்கு மத்திய அரசு மதிப்பளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் பணமதிப்பிழப்பு மற்றும் கருப்பு பணத்திற்கு எதிரான நடவடிக்கையின் பலனாக அரசின் வரி வருவாய் உயர்ந்துள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் மத்திய அரசின் பட்ஜெட் முன்னேற்றத்தை அடிப்படையாகக் கொண்டது என்று பல்வேறு மத்திய அமைச்சர்கள் பாராட்டியுள்ளனர் விவசாயிகள் ஏழைகள் நடுத்தர மக்களுக்கு நலன் பயக்கும் பட்ஜெட் இது என்றும் சந்தேகம் இல்லாமல் வளர்ச்சிக்கு உறுதுணையானது என்றும் மத்திய அமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார் ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் இளைஞர்கள் ஆகியோரின் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் இது தேர்தலுக்கான பட்ஜெட் என்று எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளன விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ருபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு அவர்களை சிறுமைப்படுத்துவதாக உள்ளது என காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள வரிச்சலுகைகள் வர்த்தகத்துறைக்கு உதவும் என இந்திய தொழில் வர்த்தக சபைகளின் கூட்டமைப்பு தலைவர் திரு சந்தீப் சோமெனி தெரிவித்துள்ளார் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் சிறந்த பட்ஜெட் என்று இந்திய தொழில் கூட்டமைப்பு தலைம இயக்குநர் திரு சந்திரஜித் பானர்ஜி குறிப்பிட்டுள்ளார் பொதுப்பிரிவில் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு கல்வி வேலைவாய்ப்பில் பத்து கதவீத இடஒதுக்கீடு வழங்குவதற்கான வரைவு மசோதாவுக்கு பீகார் மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது முதலமைச்சர் திரு நிதிஷ் குமார் தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது

இந்த மாத முடிவுக்குள் இடஒதுக்கீட்டு மசோதாவை நடைமுறைப்படுத்துவதற்கான பணிகள் முடிவடையும் என்று முதலமைச்சர் திரு நிதிஷ் குமார் தெரிவித்துள்ளார் தேர்தலில் வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்பும் பேச்கக்கே இடமில்லை என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு குனில் அரோரா கூறியிருக்கிறார் மேற்குவங்க மாநிலத்தில் மக்களவை தேர்தல் ஏற்பாடு குறித்து ஆய்வு நடத்தியபின்னர் கொல்கத்தாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நம் நாட்டில் மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்கள் தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் மீண்டும் வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்ப முடியாது என்றும் கூறினார் முன்னதாக அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் அவர் ஆவோசனை நடத்தினார் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் கும்பமேளாவையொட்டி பிரயாக்ராஜின் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் மாவட்ட அலுவலகங்கள் ஆகியவற்றுக்கு மூன்று நாட்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வரும் நான்காம் தேதி மவுனி அமாவாசை தினத்தையொட்டி கும்பமேளாவில் நீராடுவதை குறிக்கும் வகையில் இந்த விடுமுறை அறிவிக்கப்பட்டு இருக்கிறது பிரயாக்ராஜ் மாவட்டம் முழுவதும் இந்த விடுமுறை அளிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது

இந்திய நேரப்படி அதிகாலை மணி இரண்டு முட்பத்தொன்றுக்கு இந்த செயற்கைக்கோள் செலுத்தப்படும்

ரஷ்பாவுடனான அனுஆயுத ஒப்பந்தத்திலிருந்து விலகப்போவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இந்த ஒப்பந்தத்தை மீறி ரஷ்யா செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் இதனை தெரிவித்துள்ளார் ஒப்பந்தப்படி ரஷ்யா தன்னிடமுள்ள அனு உள்ளிட்டவற்றை ஆறு மாத காலத்திற்குள் அளிக்காவிட்டால் உடன்படிக்கையிலிருந்து அமெரிக்கா முற்றிலுமாக விலகும் என்று திரு டிரம்ப் கூறியுள்ளார் அனுஆயுத உடன்படிக்கையை ரஷ்யா மீறி விட்டதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியதை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பர குற்றச்சாட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டள இதனால் இந்த விஷயத்தில் கமூகத் தீர்வு எட்டப்படவில்லை

ஆனால் இந்த குற்றச்சாட்டை ரஷ்பா மறுத்துள்ளது ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டுள்ள தூர அளவுக்குள் இத்போன்ற ஏவுகனை சோதனை நடத்தப்படவில்லை என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது விதிமுறைகளை மீறி இருந்தால் அதற்கான ஆதாரத்தை அமெரிக்கா அளிக்கட்டும் என்று ரஷ்யா கூறியுள்ளது

வடகொரிய தலைவர் திரு கிம் ஜாங் உன் னுடன் நடைபெறவுள்ள சந்திப்பின்போது சீன அதிபர் திரு லீ ஜின் பிங் கையும் சந்திப்பது பற்றி பரிசீலித்து வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனாவ்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தகப்போரை முடிவுக்கு கொண்டுவருவது தொடர்பாக அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் நடந்த இரண்டுநாள் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அமெரிக்க அதிபர் இதனைக் கூறியுள்ளார் சீனாவில் துணைப்பிரதமருடன் நடந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இந்த சந்திப்பு நடைபெற வாய்ப்பு இருப்பதாக திரு டிரம்ப் சூசகமாகத் தெரிவித்துள்ளார்

இந்தப்போட்டி முர்ஷியாவில் இந்திய நேரப்படி இரவு ஒன்பது மணிக்கு தொடங்கும் இரு அணிகளும் மோதும் மற்றொரு போட்டி நாளை மாலை மூன்றரை மணிக்கு நடைபெறும் கொல்கத்தாவில் நடைபெறும் இந்தியா இத்தாவி இடையிலான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டி இரட்எடயர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா திவிஜ் சரண் இணை இத்தாலியின் மார்க்கோ செஸ்ஸினாட்டோ சிமோன் போலெல்லி இணையை இன்று எதிர்கொள்கிறது